கரைக்கப்பட்டது கேரளத்தில் மழை வெள்ள பாதிப்புகளுடன் மக்கள் போராடி வரும் நிலையில் உதவி மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன

புதுவை மக்கள் கேரளத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தாராளமாக வழங்க வேண்டுமென முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ழுன்னாள் பிரதமர் வாத்பாயின் அஸ்தி இன்று உத்தராகண்ட் மாநிலம் அரித்துவாரில் உள்ள ஹர் கி பாரி படித்துறையில் கங்கை நதியில் கரைக்கப்பட்டது வாத்பாயின் வளர்ப்பு மகள் நமிதா இன்று மதியம் தந்தையின் அஸ்தியை கங்கையில் கரைத்த போது மத்திய உள்துறை அமைச்சர் இரு ராஜ்நாத் சிங் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு டிஎஸ் ராவத் ஆகியோர் உடன் இருந்தனர்

அஸ்தி கரைக்கப்படுவது பற்றிய விவரங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் வெளியிட்டு வாஜ் பாய் க்கு அஞ்சலி செலுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் இடம் பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நமோ ஆப் மூலம் பொது மக்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என டுவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இப்போட்டிகளில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள முதலாவது பதக்கம் இதுவே என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளார்

ஆலப்புழா திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டத்தின் பல இடங்களில் வீட்டிற்குள்ளேயே வெள்ளத்தில் சிக்கி உள்ள பலர் உணவின்றி தவித்து வருகின்ற போதிலும் மக்கள் வெள்ள பாதிப்புகளுக்கு எதிராக கடுமையாக போராடி வருகின்றனர் முப்படையினர் கடலோர காவல் படையினர் மற்றும் தேசிய மீட்பு படையினருடன் மீனவர்கள் மற்றும் உள்ளூர் மக்களும் உதவி மீட்புப் பணிகளில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர்

நாளை கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று இந்திய வாளிலை ஆய்வுத் துறையின் கூடுதல் தலைமை இயக்குனர் திரு மகபாத்ரா தெரிவித்துள்ளார்

ஆலப்புழா பத்தனம் திட்டா மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரியாறு உட்பட பல்வேறு நதிகளில் வெள்ளம் குறைந்து வருவதாகவும் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் மார்கத்தில் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன

இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் இதைத் தெரிவித்தார்

ஈரோடு மாவட்டம் பவானி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உள்ளிட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண முகாம்கள் மற்றும் மருத்துவ முகாம்களையும் அவர் ஆய்வு செய்தார்

வெள்ளம் வடிந்த பின்னர் பயிர் சேதங்களுக்கு ஏற்றபடி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் ஆற்றங்கரையோர மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித் தரப்படும் என்றும் அவர் கூறினார் டெல்டா மாவட்டங்களில் கடைமடைப் பகுதிகளுக்கும் நீர் சென்று சேருவதை உறுதிப்படுத்துவதற்கான வழி வகைகள் குறித்து ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு ஆய்வு செய்யும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மேலும் தெரிவித்தார்

நாராயணசாமி கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தாராளமாக வழங்க புதுவை மக்கள் முன் வர வேண்டும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது மக்கள் அரிசி தானியங்கள் உடை உள்ளிட்ட நீவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம் என்றும் இப்பொருட்கள் கேரளத்திற்கு அலுப்பி வைக்கப்படும் என்றும் கூறினார்

புதுவையைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஒருமாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்க வேண்டும் என தாம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் இவர்கள் ஒப்புக் கொள்வார்கள் என நம்புவதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் ஸ்மார்ட் வகுப்பறை புதுவை மாநிலத்தில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை கட்டித் தர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்

ஒவ்வொரு ஸ்மார்ட் வகுப்பறையும் தலா ஒன்றரை லட்சம் ருபாய் செலவில் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

உலக அமைதிக்கு பாடுபட்டதற்காக நோபல் பரிசு பெற்ற கோஃபி அன்னான் மறைவு ஐநா விற்கு மட்டுமின்றி உலகிற்கே மிகப் பெரிய இழப்பாகும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் புதுடெல்லியில் அண்மையில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் வாத்பாயின் இறுதிச் சடங்கில் புதுவை மக்கள் மற்றும் மாநில அரசின் சார்பில் தாம் கலந்து கொண்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

காங்கிரஸ் சார்பில் அக்கட்சி நிர்வாகிகளும் மூப்பனார் சிலைக்கு மாலை அணிவித்தனர் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ழப்பனாரின் திருவுருப்படத்திற்கும் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நீர் மிகு புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் நீர் சேமிப்பு வசதிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் சிறப்பான நீர் சேமிப்பு வசதிகள் ஏற்கனவே இருப்பதையும் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் தற்போது இத்தகைய வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் மாநில நிலத்தடி நீர்வள ஆணையத்திலும் துணை நிலை ஆளுநர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆணையத்தை தேசிய தகவலியல் மையத்தின் ஆதரவுடன் வலுப்படுத்த வேண்டி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

மலையாளம் மற்றும் தமிழில் ஆலோசனை பெறலாம் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ள து எச்சரிக்கை வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் வாத்பாயின் அஸ்தி இன்று ஹரிதுவாரில் கங்கை நதியில் கரைக்கப்பட்டது கேரளத்தில் மழை வெள்ள பாதிப்புகளுடன் மக்கள் போராடி வரும் நிலையில் உதவி மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகனை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று நேரில் பார்வையிட்டார் புதுவை மக்கள் கேரளத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தாராளமாக வழங்க வேண்டுமென முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்